சர்வதேசமகளிர் தினம் இன்றுகொண்டாடப்படுவதையொட்டிகுடியரசுத் தலைவர் குடியரசுதுணைத்தலைவர் பிரதமர் உள்ளிட்டதலைவர்கள் பலர் மகளிருக்குவாழ்த்துதெரிவித்துள்ளனர் நாடாளுமன்றத்தின் இரண்டாம் கட்டபட்ஜெட் கூட்டத் தொடர் இன்றுதொடங்கியது

இந்தியா வின் தடுப்பூசிகள் உலகிற்கு இந்தியாஅளித்துள்ளமிகப்பெரியபரிகளன்றுஅமெரிக்கவிஞ்ஞானிபாராட்டுதெரிவித்துள்ளாா்

இந்ததினத்தையொட்டிநாடுமுழுவதும் பல்வேறுநிகழ்ச்சிகளுக்குஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன இந்நானையொட்டிகுடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் குடியரசுதுணைத்தலைவர் திருவெங்கையாநாயுடு பிரதமர் திருநரேந்திரமோடிஉள்ளிட்டதலைவர்கள் பலர் மகளிருக்குவாழ்த்துச் செய்திவிடுத்துள்ளனர் குடியரசுத் தலைவர் விடுத்துள் வாழ்த்துச் செய்தியில் பெண்கள் சமூக கட்டமைப்பைஏற்படுத்துவதில் மகளிரின் பங்குபோற்றத்தக்கதுஎன்றுகூறியுள்ளார்

பிரதமர் திருநரேந்திரமோடிதமதுவாழ்த்துச் செய்தியில் பெண்கள் அனைத்துத் துறைகளிலும் சாதனைபடைத்துவருவதைகண்டுநாடுபெருமிதம் கொள்வதாககூறியுள்ளார் பல்வேறுதுறைகளில் பெண்களின் வளர்ச்சிமற்றும் நாட்டின் சாதனைகள் குறித்துநாடுபெருமைபடுவதாகவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் இன்று கூடிய மாநிலங்களவையில் மகளிர் உறுப்பினருக்குவாழ்த்ததெரிவித்தபேசியஅவைத்தலைவர் மகளிர் திருவெங்கையாநாய்புடு முன்னேற்றம் புடியாமல் நாடுமுன்னேற்றம் அடையமுடியாதுஎன்றுகுறிப்பிட்டாா் காங்கிரஸ் உறுப்பினர் திருமதி சயா வர்மாபேசுகையில் நாட்டின் ஒவ்வொருதுறைகளின் வளர்ச்சியிலும் மகளிரின் பங்குபெருமளவில் உள்ளதாகத் தெரிவித்தாா் மகளிருக்குபல்வேறுதுறைகளில் வாய்ப்புக்களைஏற்படுத்திக் கொடுப்பதன் மூலம் மகளிருக்குஅதிகாரம் அளித்தல் வலுப்பெறும் என்றுஅவர் கூறினார்

தமிழகத்திலும் மகளிர் தினம் சிறப்பாககொண்டாடப்பட்டுவருகிறது அரசு தனியார் நிறுவனங்கள் மற்றும் மகளிர் அமைப்புகள் மகளிரைகௌரவிக்கும் வகையில் பல்வேறுசிறப்பு நிகழ்ச்சிகளைநடத்துகின்றன

பெண்களுக்குஅதிகாரம் மற்றும் சமுதாயத்தில் அவர்களுக்குஉரிய பங்களிப்பைஅளிப்பதற்குநாம் அனைவரும் உறுதியேற்கவேண்டுமென்றுஆளுநர் தமதுவாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார் முதலமைச்சா் திருளடப்பாடிபழனிசாமிவிடுத்துள்ளவாழ்த்துச் செய்தியில் சவால்களைமனஉறுதியுடன் எதிர்கொள்ளும் அனைத்துமகளிருக்கும் தமதுமனமார்ந்தவாழ்த்துக்களைத் தெரிவித்துக் கொள்வதாகக் கூறியுள்ளார் தாயாக மனைவியாக சகோதரியாக மகளாக சமூகத்தைதாங்கிநிற்கும் ஒவ்வொருபெண்னுக்கும் தாம் தலைவணங்குவதாகதிமுகதலைவா் திரு மு க ஸ்டாலின் தமதுவாழ்த்துச் செய்தியில் கூறியுள்ளாா்

முன்னதாகஎதிா்க்கட்சித் தலைவா் திருமல்லிகாாஜூன் காா்கே மற்றும் இதரஎதிா்க்கட்சிஉறுப்பினா்கள் பெட்ரோல் டீசல் சனமயல் ளிவாயு விலைஉயா்வு மக்களைபெரிதளவு பாதித்துள்ளதாகவும் இது குறித்துஅவையில் விவாதிக்கவேண்டுமென்றும் வலியுறுத்தினார் முன்னதாகமாநிலங்களவைஎதிா்க்கட்சித் தலைவராகபொறுப்பேற்றுக் கொண்டகாங்கிரஸ் தலைவர் திருமல்லிகா்ஜூன் காா்கே வுக்குஅவைத்தலைவா் திருவெங்கையாநாயுடு வாழ்த்துதெரிவித்தாா் அரசியலில் முதிர்ந்தஅனுபவம் பெற்றதிருகார்கே அவையை கமூகமாகநடத்திச் செல்வதற்கபெரும் உதவியாக இருப்பார் என்றுதிருவெங்கையாநாயுடு நம்பிக்கைதெரிவித்தார்

பத்துஆண்டுகளில் இல்வாதஅளவிற்குவீட்டுக் கடனுக்கானவட்டிவிகிதத்தைபல்வேறு வங்கிகள் ஆறு புள்ளி ஏழு சதவீதமாககுறைத்துள்ளன

வீட்டுக்கடன் வழங்குவதற்கானநடைமுறைக் கட்டணங்களையும் வங்கிகள் ர்ததுசெய்துள்ளன

இந்ததடுப்பூசிமருந்துகள் உலகிற்கு இந்தியாஅளித்துள்ளமிகப்பெரியபரிகஎன்றும் அவர் தெரிவித்தார் தடுப்பூசிஆராய்ச்சில் பலஆண்டுகாவம் ஈடுபட்டுவரும் டாக்டர் ஹோட்டேஸ் இந்தியாவின் ஷீரம் நிறுவனம் தபாரித்துள்ளகோவிஷீல்டுமற்றும் பாரத் பயோடெக் நிறுவனம் தபாரித்துள்ளகோவாக்ஸின் தடுப்பூசிகள் உலகஅளவில் பயன்பாட்டுக்குவந்துள்ளதைஎடுத்துரைத்தாா்